நரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

உதவியுடன் உச்சநீதிமன்ற புதியகட்டடத்தை இருநாடுகளின் பிரதமர்களும் இன்றுதிறந்துவைத்தனர் புதியகல்விக் கொள்கையால் பலகோடிமக்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்துள்ளார்

கல்வித்துறையில் நீண்டகாலமாகஎதிர்பார்க்கப்பட்டசீர்திருத்தம் என்றும் இது அவர் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் எளிதான சமமான தரமானகல்வியைவழங்குவதைநோக்கமாக இந்தப் புதியகல்விக் கொள்கைகொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

கல்வியைஅளைவருக்கும் உறுதிப்படுத்தியிருப்பதுமுக்கியத்துவம் வாய்ந்ததுஎன்றும் பள்ளிக் பள்ளிகளிலிருந்துவிடுபட்டகுழந்தைகளுக்குமீண்டும் பள்ளியில் சேர்க்க அறிவிக்கப்பட்டுள்ளயோசனைகளும் வரவேற்கத்தக்கதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவைஉருவாக்குவதற்கு புதிய புதியகல்விக் கொள்கைவழிவகுக்கும் என்றுமத்தியகல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் மத்தியஅமைச்சரவைநேற்றுடுப்புதல் வழங்கிய புதியகல்விக் கொள்கைகுறித்தசெய்தியாளர்களிடம் பேசியஅவர்

கொள்கைஉருவாக்கப்பட்டுள்ளதுஎன்றும் கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்குபொதுவானநுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அவைதன்னாட்சிஅமைப்புகளாகசெயல்படஅனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இரவுநேரஊரடங்கு ரத்துசெய்யப்பட்டுள்ளது

தனிமனித இடைவெளியுடன் சுதந்திரதினநிகழ்ச்சிகளைநடத்துவதற்கும் மத்தியஅரசுஅனுமதிஅளித்துள்ளது

இயக்கத்தின்கீழ் வந்தேபாரத் மட்டுமேசர்வதேசவிமானபோக்குவரத்துக்கானபயணம் அனுமதிக்கப்படும் மெட்ரோரயில் போக்குவரத்தொடர்ந்துதடைசெய்யப்பட்டுள்ளது திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுக்கூடங்கள் அரங்கங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் சமூக அரசியல் விளையாட்டுமற்றும் பொழுதுபோக்குமற்றும் கவாச்சாரநிகழ்ச்சிகளுக்கும் மதம் சார்ந்தவிழாக்களுக்கும் பெருமளவு மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளதடைநீடிக்கும் என்றுஉள்துறைஅமைச்சகம் அறிவித்துள்ளது மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள் மாவட்டங்களுக்கு இடையிலும் மக்களின் நடமாட்டத்திற்குஎந்தவிதகட்டுப்பாடுகளும் இல்லைஎன்றும் இதற்காகதனியாகஅனுமதியோ இ பாஸ் பெறவேண்டியஅவசியமோ இல்லைஎன்றும் உள்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது நோய்க் ட்டுப்பாட்டுமண்டலங்களைப் பொறுத்தவரைகட்டுப்பாடுகளைதொடர்ந்துகண்டிப்புடன் அமல்படுத்தவேண்டும் என்றுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

இதையடுத்து

குணமடைந்தோர் எண்ணிக்கைபத்துலட்சத்தைகடந்துள்ளதுகுறித்து இந்நிலையில் கருத்துதெரிவித்துள்ளமத்தியசுகாதாரஅமைச்சகம் அதற்காகபாடுபட்டமருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவப் பணியாளர்கள் ஆகியோருக்குபாராட்டுகளைதெரிவித்துக்கொள்வதாககூறியுள்ளது

இந்தஎண்ணிக்கையும் சேர்த்து

இக்கூட்டத்தில் பேசியஅவர் நாட்டிலேயேதமிழகத்தின்தான் அதிகஅளவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகத் தெரிவித்தாா்

இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் மாநிலத்தில் குறைவாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறினார்

தொற்றினால் பாதிக்கப்படுபவா்களுக்குத் தேவையானசிகிச்சைவசதிகள் இந்தநோய் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் திருடப்பாடிபழனிசாமிகூறினாா்

இம்மாதம் அனைத்து குாயிற்றுக்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங்கு அடுத்தமாதமும் தொடரும் என்றுமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

நோய்த் தொற்றுமேலும் பரவாமல் இருக்க இந்தநடவடிக்கையைமாநிலஅரசுஎடுத்துள்ளதாகஅம்மாநிலதலைமைச் செயலர் திரு சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார்

நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டநபர்களையும் அவர்களால் பரவும் என்றுகருதப்படுபவர்களையும் விரைந்துகண்டறிந்துசிகிச்சைஅளிப்பதில் உள்ளாட்சிஅமைப்பினர் கவனம் செலுத்தவேண்டும் என்றுமாநிலமுதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேகேட்டுக் கொண்டுள்ளார்

உச்சநீதிமன்றகட்டுமானப் பணிக்கு இந்தியாநிதியுதவிஅளித்ததோடு குறித்தகாலத்திற்குமுன்னதாகவேபணிகளைமுடித்துக் கொடுத்துள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார் மும்பைசாண்டாக்ரூஸ் பகுதியில் உள்ளஅனில் திருபாய் அம்பானிகுழுமத்தின் தலைமைஅலுவலகமானரிலையன்ஸ் சென்டர் கட்டிடத்தைதனியார் வங்கியானயெஸ் பேங்க் கையகப்படுத்தியுள்ளது